கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி எப்போது வரும் என கடந்த ஆண்டு இதே நாட்களில் அனைவரின் மனதில் இருந்த கேள்விக்கு இந்தியா பதில் அளித்துள்ளதாகவும் உலகின் மிகப் பெரிய தடுப்பூசி திட்டத்தை நம் நாடு செயல்படுத்தி வருவது பெருமிதம் தருவதாகவும் உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

கொரோனா வைரசை கட்டுப்படுத்துவதற்கு அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த பிரதமர் தங்கள் வீடுகளில் இருக்கும் முதியவர்களுக்கு தடுப்பூசி போட்ட பிறகு அதுகுறித்த புகைப்படங்களை டுவிட்டர் முக நூல் போன்ற சமூக ஊடகங்களில் மக்கள் தரவிறக்கம் செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வது குறித்து இளைஞர்கள் பலரும் நல்ல பல கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகும் அவர்களுக்கு தமது பாராட்டை உரித்தாகுவதாகவும் குறிப்பிட்ட பிரதமர் கொரோனாவிற்கு எதிரான போரின் பிரதான மந்திரமான மருந்தும் தேவை எச்சரிக்கையும் தேவை என்பதை மறக்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டார்

அம்ருத் மகோத்சவத்தோடு தொடர்புடைய நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் பரவலாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்

அதன்படி எந்த ஒரு சுதந்திரப் போராட்ட வீரர் பற்றிய கதையாக இருந்தாலும் எந்த ஒரு இடத்தின் வரலாறாகவோ கலாச்சாரம் தொடர்பான கதையாகவோ இருந்தாலும் அவற்றை அம்ருத் மகோத்சவம் கொண்டாடும் இந்த வேளையில் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் வெளிப்படுத்த முன் வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நாடு சுதந்திரம் அடைந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் பொழுதும் உத்வேகம் அளித்துக் கொண்டே இருக்கும் என பிரதமர் கூறி உள்ளார் இது தேசத்தின் புதிய சிகரங்களுக்கு இட்டுச் செல்லும் என்றும் ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் சுதந்திரப் போராட்ட வீரர்கள் மிகப் பெரிய துன்பங்களை சகித்துக் கொண்டதற்கான காரணமே தேசத்தின் நன்மைக்காக மட்டுமே என்றும் அதனால் தான் அவர்களுடைய தியாக கதைகள் அமரத்துவம் பெற்று எக்காலத்திலும் நம்மை கடமையாற்ற உத்வேகம் அளித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் சில நாட்களுக்கு முன்பு உலக சிட்டுக் குருவிகள் தினம் கொண்டாடப்பட்டதை நினைவு கூர்ந்த பிரதமர் வாரணாசியைச் சேர்ந்த தனது நண்பரான இந்திர பால் சிங் பத்ரா என்பவர் தனது வீட்டிலேயே சிட்டுக் குருவிக்கு என கூடு கட்டிக் கொடுத்து அவற்றிற்கான வாழ்விடங்களை அமைத்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இவருடன் இணைந்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களும் மரத்தாலான கூடுகளை தங்கள் வீடுகளில் அமைத்திருப்பதாகவும் அதன் மூலம் அற்புதமான இயற்கை சுழலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கோவிட்தடுப்பூசி கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா குறிப்பிடத் தக்க சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இதற்கிடையே மகாராஷ்டிரா சட்டீஸ்கர் கர்நாடகா பஞ்சாப் குஜராத் மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து அந்தந்த மாநிலங்களில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

என் எஸ் எஸ் மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்ற இந்த தூய்மைப் பணியில் துணை நிலை ஆளுநரும் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்த தூய்மைப் பணியில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் நம்முடைய சமுதாயம் மற்றும் நாட்டின் மேம்பாட்டிற்கு ஒரு சிறிய நேரத்தையும் சேவையும் அளிக்க அனைவரும் முன் வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார்

காங்கிரஸ் தேர்தல்அறிக்கை புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று வெளியிட்டுள்ளார்

மாநில அந்தஸ்து கிடைக்க தொடர்ந்து வலியுறுத்தப்படும் ரேஷனில் மாதந்தோறும் அரிசி சர்க்கரை பருப்பு போன்றவை வழங்கப்படும் எனத் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய நிதிக் கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க முயற்சி செய்யப்படும் எனவும் புதுச்சேரிக்கு என தனி பள்ளிக் கல்வி வாரியம் அமைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது

உயிரிழப்பு ஏதுமில்லை

மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் வாக்குச் சாவடிகளில் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்தும் மாற்றுத் திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிக்க செய்யப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் போன்ற குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது

டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச தீர்மானித்து பேட்டிங் செய்ய இந்தியாவை அழைத்தது

புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று வெளியிட்டார்